பட்டியல் இன்றுமாலை வெளியிடப்படுகிறது

்போனி புயல் நாளை கரையை கடப்பதால் ஒடிஸாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இத்தொகுதிகளின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்றுமாலை வெளியிடப்படும்

இதனிடையே திருப்பரங்குன்றத்தில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சா் திரு

ஒட்டப்பிடாரம் தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கோரி கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் கூட்டுடன்காடு மரவன்மடம் அந்தோணியார்புரம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்

பிரதமர் திரு

மமமமம ராகுல் காந்தி பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் பொருளாதார வளர்ச்சியும் வேலைவாய்ப்புகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று பல்வேறு தேர்தல் கூட்டங்களில் பேசியஅவர் நியாய் திட்டம் மூலம் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார்

பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

நா மசூத் அஸார் சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்ததை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

தீவிரவாதத்தை உலக நாடுகள் ஒருபோதும் சகித்துக்கொள்ளாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் என்றும் தெரிவித்துள்ளார்

நா சபையின் இந்நடவடிக்கை இந்தியாவிற்கு தூதரக ரீதியான மிகப்பெரிய வெற்றி என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இவ்வெற்றிக்கு எதிர்கட்சிகள் பாராட்டு தெரிவிக்காமல் இருப்பது அரசியல் நோக்குடனான நடவடிக்கை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது

அரசு மருத்துவமனையை சேர்ந்த அலுவலர்கள் அனைவரும் பணியில் இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விடுப்பில் உள்ள மருத்துவமனையை சேர்நத அனைத்து ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தேசிய பேரிடர் மேலாண்மையைச் சேர்ந்த ஊழியர்கள் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பணியமர்த்தப்பட்டு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே கடற்படை விமானப்படை ராணுவப்படை கடலோர காவல்படை தேசிய பேரிடர் மீட்பு அதிரடிப்படையினர் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் தயார் நிலையில் உள்ளன

மமமமம பொறியியல் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு இன்று தொடங்கியது

மமமமம ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தமிழகத்தில் தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது

மமமமம இருவரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு

எடப்பாடி கே

இவ்விருவரும் பன்னாட்டுப் போட்டிகளில் மென்மேலும் பங்கேற்று வெற்றிகள் பெற அனைத்து உதவிகளும் அரசு செய்து தரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்